தனியார் பள்ளிகளின் குடிநீர் தேவையை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித் துறை தெரிவித்துள்ளது

குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தாள் தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

சர்வதேச மகளிர் ஹாக்கித் தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது

இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை களைவதற்கு மாற்று ஏற்பாடுகளை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார்

இதனை கருத்தில் கொண்டு தங்கள் துறை சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மரங்கள் வளர்ப்பதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மரம் வளர்ப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்புக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார் தனியார் பள்ளிகளின் குடிநீர் தேவையை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதற்கான கட்டணத்தை மாணவர்கள் செலத்தகிறார்கள் ஆப்படி கெலுத்துகிற போது அரக இதுபோன்ற பள்ளிகள் மருத்தவமனைகள்

அந்தப் பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு தேவையான வாகனங்கள் தேவைய்படுகிறது ஆகவே மெட்ரிக் பள்ளியை சார்ந்திருக்கும் சங்கத் தலைவர்கள் அவர்கள் தேவைக்கேற்ப இந்த லாரிகளை தற்காலிகமாக பயன்படுத்திக்கொண்டு தண்ணீரை நிரப்பிக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் முன்னதாக விலையில்லா மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர் பேசினார்

அனைத்துக் கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கோவையிலிருந்து நீலகிரி வரையிலும் இன்னைக்கு நான்கு வழிச்சாலை வரவிருக்கிறது

ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்லமோர்குளம் கிராமத்தில் லாரி மூலம் குடிநீர் விநியோகத்தை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மாற்று ஏற்பாடுகள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் மழை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதன் காரணமாக மாவட்ட மக்களுக்கு முழுமையாக தண்ணீர் விநியோகம் செய்ய இயலவில்லை என்றும் அவர் கூறினார் இருப்பினும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட திமுக தவறிவிட்டதாக செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசு பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் இருப்பினும் இப்பிரச்சினையில் அரசியல் ஆதாயம் கருதி திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசுடன் இனைந்து செயல்பட திமுக தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மகளிரணி செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார் தாத்துக்குடி மாவட்டம் விளாத்திக் குளத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டினார் தமிழக மீனவர்கள் தங்களது தொழிலை பாதுனப்பாகவும் லாபனரமாகவும் மேற்கொள்வதற்கு தேவையாள நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் மீளவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியிருக்கிறார்

இந்த துணை மின் நிலையத்திலிருந்து உத்தனப்பள்ளி ராயக்கோட்டை ஒசூர் பகுதியில் உள்ள மலை கிராமங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் தடையற்ற மின்சாரத்தை பெறும் என்று அவர் கூறினார் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக தொழில் துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் புதிய சிடி ஸ்கேன் வசதியை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து அவர் பேசினார்

இலங்கையில் இந்திய நிதியுதவியுடனாள ஆம்புலன்ஸ் சேவை அந்நாடு முழுவதற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் இன்று இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்னன நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் வீடியோ செய்தி ஒளிபரப்பப்பட்டது இலங்கையுடனான நல்லுறவுக்கு இந்த சேவை உதாரணமாக திகழ்கிறது என்று திரு ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டார்

கடலூர் மாவட்டம் தொழுதூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீபெரியநாயகி அம்பிகை கோயில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாடித் தோட்டம் குறித்த பயிற்சி நாளை வழங்கப்படவுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழழீர் சேகரிப்புக் குறித்த கட்டமைப்புகள் குறித்து ஆணையாளர் திரு பிரகாஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தென் தமிழக கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் நாளை மறுநாள் தொடங்கி வியாழக்கிழமை வரை மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

இந்தியா வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டலை எதிர்கொள்ளவுள்ளது

ஜப்பானின் ஹிரோசிமாவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில ஐப்பானை வென்றது

சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையோட்டி மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ விடுத்துள்ள செய்தியில் ஊக்கமருந்தில்லா பங்கேற்பினை உறுதி செய்ய வீரர்கள் இந்நாளில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

இன்று நடைபெறவுள்ள னலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இங்கிலாந்து கேமருனையும் பிரான்ஸ் பிரேசிலையும் எதிர்கொள்கின்றன